செய்ய முன்வருமாறு வெளிநாட்டு தொழில் துறையினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

அறிவிக்கப்பட்டிருந்த தேர்வு நடைமுறைகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்த்திருத்தங்களை பயன்படுத்தி அதிகளவில் முதலீடு செய்ய முன்வருமாறு வெளிநாட்டு தொழில் துறையினருக்கு பிரதுர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் கனடாவில் நடைபெறும் இந்தியாவில் முதலீடு என்ற மாநாட்டை காணொலி காட்சி மூவம் தொடங்கி வைத்து பேசிய அவர் அன்னிய நேரடி முதலீட்டு கொள்கைகள் பெருமளவு தளர்த்தப்பட்டு முதலீட்டாளர்களுக்கு உகந்த வரிநடைமுறை பின்பற்றப்படுவதாக கூறினார் இந்தியாவில் அனைத்து தரப்பினருக்கும் உரிய வாய்ப்புகள் உள்ளதாக கூறிய அவர் வெளிநாட்டு தொழில் துறையினர் இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து முதலீடு செய்ய முன்வரலாம் என்றார்

இந்தியா பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நாடாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் இப்போதும் எப்போதும் வலிமைவாய்ந்த நாடாக இந்தியா திகழும் என்றும் தெரிவித்தார்

அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இத்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் வெற்றி பெறுவோம் என்று கூறியுள்ள அவர் கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கை மக்கள் பங்கேற்பு சார்ந்தது என்றும் அனைத்து தரப்பினரின் ஒருங்ணைந்த முயற்சிகளால் ஏராளமான உயிர்களை காப்பாற்றி இருப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டு மாதம் நடைபெற உள்ள இந்த இயக்கத்தின்கீழ் கோவிட் பரவலை தடுப்பதற்கான நெறிமுறைகளை பின்பற்றுவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்ததற்காக பிரதமருக்கு தாம் நன்றி தெிவித்துக் கொள்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் மத்திய அரசின் தொல்லியல் துறை பட்டயப்படிப்புக்கான கல்வித் தகுதியாக தமிழ் மொழியையும் சேர்க்க வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொல்லியல் நிறுவனத்தால் நடத்தப்படும் முதுநிலை பட்டயப்படிப்புகளில் சேருவதற்கான அறிவிப்பில் தமிழ் மொழி இடம்பெறாததை சுட்டிக்காட்டியுள்ளார்

ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்ளை அண்ணாநகர் மண்டலத்தில் இன்று நோய் எதிர்ப்பு சக்தி கண்டறியும் இரண்டாம் கட்ட மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் பொதமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் தளிநபர் இடைவெளியை கடைப்பிடிப்பது கைத்தூய்மையை பராமரிப்பது போன்றவற்றின் மூலம் இந்த நோய்த்தொற்றை தவிர்க்கலாம் என்று அவர் கூறினார் தமிழகத்தில் தான் இந்த நோய்த்தொற்றுக்கான பரிசோதனை அதிகளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் விதமாக பொது மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிவதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டால் கூட முகக்கவசம் அணிவது தான் முதல் தடுப்பாக இருக்கும் என்பதால் வீட்டைவிட்டு வெளியே செல்லும் பொது மக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து செல்லுமாறு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி எம் பி எழிலரசன் கேட்டுக்கொண்டுள்ளார்

இப்பணிகளுக்கு மிக அதிக அளவில் விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதால் நேர்காணலுக்கு மனுதாரர்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்துகொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

கர்நாடகாவில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள தமிழ் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் மூடப்பட்ட தமிழ் பள்ளிகளை மீண்டும் திறப்பது புதிதாக தொடங்கப்படும் தமிழ் பயிற்றுமொழி பள்ளிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதோடு பிற மொழி பள்ளிகளாக மாற்றப்பட்ட தமிழ் பள்ளிகளை மீண்டும் இயங்க செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்

சென்னையை அடுத்த அம்பத்தூரில் தனியார் பள்ளிகளுக்கு தொடர் அங்கீகார ஆணையை வழங்கி பேசிய அவர் மருத்துவப் படிப்புக்கான நீட் தேர்வில் தமிழக பாடத்திட்டத்தில் இருந்து அதிக விளாக்கள் இடம்பெற்றிருப்பதன் மூலம் நமது பாடத்திட்டம் சிறப்பான பாடத்திட்டமாக அமைந்துள்ளது என்று கூறினார்

பல்வேறு சர்ச்சைகள் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது மாவட்ட செய்திகள் வேலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மக்களுக்கு தேவையான உயிர் காக்கும் மருந்துகளை தேவையான அளவு இருப்பு வைத்திருக்குமாறு அம்மாவட்டத்திற்கான தமிழக அரசின் கண்காணிப்பு அலுவலர் திரு ராஜேஷ் லக்கானி அறிவுறுத்தியுள்ளார் துத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் போது வெளி மாவட்ட மற்றம் வெளிமாநில மக்களுக்கு அனுமதி கிடையாது என்று மாவட்ட ஆட்சியா் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார் பாம்பன் ரயில் பாலத்தில் பராமரிப்புப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் சென்னை எழும்பூரில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று முதல் மண்டபம் வரை மட்டுமே இயக்கப்படுமென தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதனிடையே பாம்பன் பாலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில் நூட்ப கோளாறு குறித்து சென்னை ஐஐடி தொழில்நுட்பக் குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் ஊரடங்கு காரணமாக ரத்து செய்யப்பட்ட நீலகிரி மலை ரயில் முதற்கட்டமாக நாளை மறுநாள் முதல் உதகமண்டலம் குன்னூர் இடையே இயக்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது